இன்று சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தமது வார இறுதி ஆய்வின் போது இருளஞ்சந்தையிலும் பாகூர் பாரதியார் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மரம்நடு இயக்கம் நடத்தினார் இனி விரிவான செய்திகள் அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் அனைத்து மக்களின் நன்மைக்காகத் தீட்டப்படுகிறதே தவிர ஓட்டு வங்கி நோக்கமோ தேர்தல் நோக்கமோ தங்களுக்கு கிடையாது என்று பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று சத்திஸ்கர் மாநிலம் ஜாஞ்கீர் சம்பா மாவட்டத்தில் விவசாயிகள் மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்னும் நோக்கத்தின் அடிப்படையிலேயே அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் சௌபாக்யா யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமரின் கிஸான் சம்பதா திட்டத்தின் கீழ் மதிப்பு கூட்டுதல் முலம் பயன் பெற தேவையான உதவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சிறிய மாநிலங்கள் அரசியல் ஸ்தரமின்மையால் பாதிக்கப்படும் என்ற எண்ணத்தை சத்தீஸ்கர் மாநிலம் மாற்றியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நாளை தொடங்கவுள்ள பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டம் நாட்டு மக்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் முக்கிய மைல் கல்லாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

முன்னதாக தால்சேர் உர உற்பத்தி ஆலைக்கு புத்துயிர் ஊட்டும் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்

தால்சேர் உர உற்பத்தி ஆலைக்கு புத்துயிர் ஊட்டும் பணிகள் பல்வேறு பொ துத்துறை நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக் காட்டிய அவர் நாட்டின் முக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்பதற்கு இது மிகச் சிறந்த எடுத்துக் காட்டாகும் என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஒடிசாவில் ஜார்சுகுடா விமான நிலையத்தையும் தொடக்கி வைத்தார் மேற்கு ஒடிசாவை நாட்டின் விமான போக்குவரத்து வரைப்படத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த விமான நிலையம் அரசின் உடான் திட்டத்தின் கீழ் பிராந்திய வான்வழி இணைப்புகளை வழங்கவும் உதவிகரமாக இருக்கும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு போக்குவரத்து வசதிகளே அடிப்படை என்றும் இதை கருத்தில் கொண்டே நாடு முழவதும் போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்த அரக குறிப்பிடத் தகுந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார்

தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபாவின் நூற்றாண்டு விழாக் கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் தரு ராம்நாத் கோவிந்த் தொடக்கி வைத்தார் மொழிகளே மக்களை ஒருங்கிணைப்பதாக நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார் இந்தியாவில் பல மொழிகள் மற்றும் வட்டார வழக்குகள் உள்ள போதிலும் ஒவ்வொரு மொழிக்கும் தனி அழகும் சிறப்பும் உண்டு என்று அவர் குறிப்பிட்டார் மொழி ரீதியிலான இந்த பன்முகத் தன்மையே இந்தியாவின் கலாச்சாரத்திற்கு வளம் சேர்ப்பதாகவும் அவர் கூறினார் உணர்வு அடிப்படையில் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் தக்ஷிணபாரத் இந்தி பிரச்சார சபா போன்ற அமைப்புகளின் பங்கு மிக முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் கூறினார்

இந்தி பேசும் இளைஞர் ஒருவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் கற்றால் புதிய கலாச்சார பாரம்பரியத்தை புரிந்து கொள்வதுடன் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெறவும் ஏதுவாகும் என்று திரு ராம்நாத் கோவிந்த் மேலும் குறிப்பிட்டார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தமது வாரயிறுதி ஆய்வின் போது பசுமை தூய்மை முன் முயற்சிகளின் கீழ் இருளஞ்சந்தையிலும் பாகூர் பாரதியார் அரசு மேல்நிலை பள்ளியிலும் மரம்நடு இயக்கம் நடத்தினார் அடுத்த ஒருவார காலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் தலா ஒரு மரக்கன்று வழங்க வனத்துறை அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சகத்தின் பசுமை நெடுஞ்சாலைத் திட்டத்தை புதுவையில் முழுமையாக அமல்படுத்தவும் இதற்கு தேவையான நிதியை அமைச்சகக்திடம் கோரி பெறவும் அவர் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் உள்ளாட்சித்துறை செயலர் திரு ஐவகர் உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு மலர்கண்ணன் வனவள பாதுகாப்பு அதிகாரி திரு குமார் மற்றும் ராஜ்நிவாஸ் குழுவினர் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு சவுத்ரி பிஜி விஜய் யும் இன்று நகரப்பகுதிகளில் சைக்கிள் பேரணி நடத்தி நகராட்சி முலம் வழங்கப்படும் வசதிகளில் உள்ள குறைபாடுகளை போக்க உழவர்கரை நகராட்சி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தினார் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திரு கேசவன் தலைமையிலும் ஏனாமில் மண்டல நிர்வாக அதிகாரி மற்றும் மாகேயில் நகராட்சி ஆணையர் தலைமையிலும் இன்று இதே போல ஸ்வச்தா சைக்கிள் பேரணிகள் நடைபெற்றதாக ராஜ்நிவாஸ் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகிலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடான இந்தியாவில் இளைஞர்களுக்கு திறன்மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கான தேசிய திறன் மேம்பாட்டு இயக்கத்தை பிரதமர் திரு

இத்திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பல்வேறு தொழில்களில் திறன்மேம்பாட்டு பயிற்சி மற்றும் தொழில் முனைவு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சி மற்றும் மதிப்பீட்டிற்கான கட்டணங்களை முழுமையாக அரசே செலுத்தி வருகிறது

சார்பு அமைப்புடன் இணைந்து புதுச்சேரி பல்கலைக்கழகம் அண்மையில் புதுவையில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றை நிகழ்த்தியது

கேத்லின் பெஸ்ஸலேனோ பேசுகையில் நீடித்த சுற்றுலா வளர்ச்சிக் கொள்கைகளை அரசு தனியார் ஒத்துழைப்பு முலம் முழமையாக அமல்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையை சேர்ந்த சேவை வழங்குவோர் ஜிஎஸ்டிசி அமைப்பிடம் சான்றிதழ் பெறுவதற்கான வழிமுறைகளையும் அவர் எடுத்துக் கூறினார் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் கலாச்சார விவகாரங்கள் துறை அதிகாரி திரு மௌலிக் பெர்கானா உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வெப்பச் சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது